பிஜேபி ஆட்சியில்தான் தமிழ்நாட்டிற்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் காவிரி மேலாண்மை வாரியம் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை மத்திய அரசு உடனடியாக அமைக்க வேண்டுமென்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் பிரபல திரைப்பட நடிகை ஸ்ரீதேவி மாரடைப்பால் காலமானார் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கடைசி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியிலும் இந்தியா வெற்றிபெற்று தொடரைக் கைப்பற்றியுள்ளது உலகக் கோப்பை இம்னாஸ்டிக் போட்டியில் இந்திய வீராங்களை அருணா புத்தா ரெட்டி வெண்கலப் பதக்கம் வென்று சாதனைப் படைத்துள்ளார்

இந்நிகழ்ச்சி தூர்தர்ஷன் அலைவரிசைகளிலும் பிரதமர் அலுவலகம் மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சகத்தின் யு டியூப் சேனல்களிலும் ஒலிபரப்பாகிறது பிரதமர் உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி நிலையம் ஒலிபரப்பும்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

பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில்தான் தமிழ்நாட்டிற்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

விவசாயிகள் சிறுதொழில் புரிவோருக்கு எளிதாக கடன் கிடைக்கவும் சாதாரண மக்களுக்கும் சுகாதார வசதி கிடைக்கவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என்றார்

இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மக்களவை துணைத் தலைவர் மு தம்பிதுரை மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் மாநில அமைச்சர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

இன்று காலை புதுச்சேரி செல்லும் பிரதமர் அங்குள்ள ஸ்ரீஅரபிந்தோ ஆசிரமத்திற்கு செல்கிறார்ஆரோவில்லில் உள்ள சர்வதேச நகரியத்தின் பொன்விழாக் கொண்டாட்டங்களிலும் அவர் கலந்து கொள்கிறார் பிஜேபி ஏற்பாடு செய்துள்ள பொதுக் கூட்டம் ஒன்றிலும் அவர் உரையாற்றுகிறார் பிரதமர் வருகையை முன்னிட்டு புதுச்சேரியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன உச்சநீதிமன்றத் தீர்ப்பின் அடிப்படையில் காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை மத்திய அரசு உடனடியாக அமைக்க வேண்டுமென்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற அம்மா இருசக்கர வாகன வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட பிரதமரிடம் இந்தக் கோரிக்கையை அவர் விடுத்தார் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் தமிழக மக்களின் சார்பில் இந்தக் கோரிக்கையை முன்வைப்பதாகவும் தெரிவித்தார் அம்மா இருசக்கர வாகனத் திட்டத்தின் கீழ் ஆண்டொன்றுக்கும் ஒரு வட்சம் உழைக்கும் மகளிர் இரு சக்கர வாகனம் வாங்குவதற்கு ஐம்பது சதவீத மானியம் அதாவது

இத்திட்டத்தால் உழைக்கும் மகளிர் கசுதந்திரமாகவும் விரைவாகவும் தங்களது பணியிடங்களுக்குச் சென்று வரவும் தங்களது குழந்தைகளை பள்ளிக் கூடத்திற்கு அழைத்துச் செல்லவும் யாரையும் சார்ந்திருக்காமல் தாங்களாகவே அனைத்துப் பணிகளையும் குறித்த நேரத்தில் செய்யும் உதவும் என்றும் அவர் தெரிவித்தார் சென்னை கிண்டியில் உள்ள இந்தியத் தொழில்நுட்பக் கழகமான ஐஐடியில் கடலோர தொழில்நுட்ப மையத்திற்கு மத்திய சாலை மற்றும் கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி நாளை அடிக்கல் நாட்டுகிறார் சாகர்மாலா திட்டத்தின் கீழ் துறைமுகம் தொடர்பான பல்வேறு ஆய்வுகளையும் கடலோரத்திலும் கழிமுகத்திலும் நீரோட்டம் வண்டல் மண் படிதல் கடற்பயண வழி தூர்வாறுதல் கடலோரப் பகுதிக்கான பொறியியல் கட்டுமானங்கள் அலைகளைத் தாங்கும் சுவர்களை அமைத்தல் உள்ளிட்டவை குறித்து இந்த மையம் ஆய்வு செய்யும் தூய்மை இந்தியா திட்டம் ஊரகப் பகுதி மின்மயமாக்கல் சமையல் எரிவாயு இணைப்பு வழங்குதல் உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் உரிய பலனை தரவில்லை என்று முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் கூறியிருக்கிறார் ஹைதராபாதில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அரசின் நோக்கம் சிறப்பாக இருந்தாலும் செயல்பாட்டில் தேக்கம் இருப்பதாகக் குறை கூறினார் மத்திய அரசின் பட்ஜெட் விவசாயிகள் இளைஞர்கள் ஆகியோரின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற தவறி விட்டதாகவும் கூறினார் வேளாண் துறையின் வளர்ச்சி தேக்கநிலைக்குச் சென்று விட்டதாக நாடாளுமன்றத்தில் அரசு தாக்கல் செய்த பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் பிரபல திரைப்பட நடிகை ஸ்ரீதேவி மாரடைப்பு காரணமாக நேற்றிரவு காலமானார்

துபாயில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்தகொள்ள சென்றிருந்த போது அவருக்கு தீடிரென மாரடைப்பு ஏற்பட்டது

இந்த திரைப்படத்தில் ஸ்ரீதேவியின் நடிப்பு அனைவராலும் வெகுவாக பாராட்டப்பட்டது தனது சிறந்த நடிப்புக்காக ஏராளமான விருதுகளையும் ஸ்ரீதேவி பெற்றிருந்தார் அவரது மறைவுக்கு தமிழ் திரையுலகினர் உட்பட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

நிலம் ஆர்ஜிதம் தொடர்பான நீதிமன்ற உத்தரவுகளை அமல்படுத்துவதில் அரசு அதிகாரிகள் உரிய அக்கறை காட்டுவதில்லை என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் கூறியிருக்கிறார் சென்னையில் பறக்கும் ரயில் பாதை அமைக்க நிலம் வழங்கிய ஒருவருக்கு நீதிமன்றம் கெடு விதித்த பின்னரும் இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தித் தராத நில ஆர்ஜித அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த போது நீதிபதி இவ்வாறு கூறினார்

திரிபுரா மேகாலயா நாகாவாந்து ஆகிய மூன்று மாநில சுட்டப்பேரவைத் தேர்தல்களில் பிஜேபி வெற்றி பெறும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தில்லியில் தலைமைச் செயலாளர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை முதலமைச்சர் திரு அர்விந்த் கேஜ்ரிவால் மூடி மறைக்கப் பார்ப்பதாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு மனோஜ் திவாரி குற்றம் சாட்டியுள்ளார்

விளையாட்டுச்செய்திகள் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கடைசி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியிலும் இந்தியா வெற்றிபெற்று தொடரைக் கைப்பற்றியது

மெல்போனில் நடைபெற்று வரும் உலகக் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்திய வீராங்கனை அருணா புத்தா ரெட்டி வெண்கலப் பதக்கம் வென்று சாதனைப் படைத்துள்ளார்